திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட பிரதம் திரு நரேந்திரமோடி நாளை குஜராத் செல்கிறாா்

விவசாயிகளின் போராட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு தேசத்தை பிளவுபடுத்த முயற்சிக்கும் சிறு சிறு குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ரவிச்ங்கர் பிரசாத் எச்சரித்துள்ளார்

தமிழகத்தில் மினி கிளினிக் களின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்

மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது

குஜராத் மாநிலம் கட்ச் நகரில் பல்வேறு வளா்ச்சித் திட்டங்களுக்கு பிரதம் திரு நரேந்திரமோடி நாளை அடக்கல் நாட்டுகிறார் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் புதப்பிக்கவல்ல ளிக்தி பூங்கா முழுவதும் தானியங்கி பால்பதப்படுத்தும் திட்டம் போன்றவை இவற்றில் அடங்கும் கட்சி மாவட்டத்தின் டோர்டோ பகுதிக்கு பயணம் செய்து இந்த திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு பத்து கோடி லிட்டர் கத்திகரிக்கப்பட்டு குடிநீராக மக்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளது இதன்மூலம் முந்த்ரா லாக்பத் அப்டாசா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் எட்டு லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விகாகோட் கிராமத்தில் அமைக்கப்பட உள்ள புதப்பிக்கவல்ல மின் உற்பத்தி பூங்கா நாட்டிலேயே மிகப்பெரியதாகும்

விவசாயிகளின் போராட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு தேசத்தை பிளவுபடுத்த முயற்சிக்கும் சிறு சிறு குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ரவிச்ங்கர் பிரசாத் எச்சரித்துள்ளார் புதிய வேளாண் சட்டங்களை விளக்கியும் ஆதரவு கோரியும் பீகார் மாநில பிஜேபி யின் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் தில்லியிலும் மகாராஷ்டிராவிலும் வன்முறையில் ஈடுபட்டு சிறையில் இருப்போரை விடுதலை செய்ய வேண்டுமென்ற கோரிக்கை இந்த போராட்டத்தில் எவ்வாறு எழுப்பப்படுகிறது என்றும் அவர் வினவினார் விவசாயிகளின் போராட்டத்தை சிறு சிறு சுழுக்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்வதாகக் குற்றம்சாட்டிய திரு ரவிசங்கள் பிரசாத் இவர்களின் நோக்கம் நிறைவேற அரசு அனுமதிக்காது என்று உறுதிபட தெரிவித்தார் விவசாயிகளின் குறிப்பாக நாடு முழுவதும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் நலனுக்காக மூன்று வேளாண் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார் வேளாண் சட்டங்கள் குறித்த தவறான புரிதல்களை தெளிவுபடுத்துவதற்காக உத்திரபிரதேசத்தில் சிறப்பு பிரச்சார இயக்கத்தை பிஜேபி இன்று தொடங்கியுள்ளது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்துள்ள பிஜேபி கூட்டங்களில் இம்மாநிலத்துக்கான அக்கட்சியின் பொறுப்பாளர் திரு ராதாமோகன்சிய் மற்றும் அம்மாநில அமைச்சா்கள் பங்கேற்கின்றனா் இதேபோல் குஜராத் மாநிலத்திலும் பிஜேபி சிறப்பு பிரச்சார இயக்கத்தை தொடங்கியுள்ளது புதிய வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் உத்ரகாண்ட் விவசாயிகள் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமரை சந்தித்தனர் இந்த விவசாயிகள் புதிய சட்டங்களை நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தெரிவித்தார் புதிய வேளாண் சட்டங்களை ஆதிக்கும் விவசாயிகளுக்கு அவர் நன்றி தெரிவித்தார் இந்த சந்திப்பின்போது வேளாண் துறை இணை அமைச்சர் திரு கைலாஷ் சௌத்திரி உத்ரகாண்ட் கல்வி அமைச்சர் திரு அரவிந்த் பாண்டே ஆகியோரும் உடனிருந்தனர் ஏற்கனவே ஹரியானா மாநில விவசாயிகள் குழுவினரும் மத்திய அமைச்சரை சந்தித்து புதிய சட்டங்களுக்கான தங்களின் ஆதரவை தெரிவித்துள்ளனா் அதிக அளவிலான தொகையை உடனடியாக பரிவர்த்தனை செய்வதற்கான வசதியை இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கியுள்ளது நேற்று இரவு முதல் தொடங்கப்பட்டுள்ள இந்த வசதியை பெறும் உலகின் ஒருசில நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறியுள்ளது என ரிசா்வ் வங்கி கவர்னா் திரு சக்தி காந்ததாஸ் டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் நாட்டில் டிஜிட்டல் முறையிவான பரிவாத்தனைகளுக்கு ஊக்கம் அளிப்பது இந்த நடைமுறையின் நோக்கமாகும் என்று அவர் கூறியுள்ளார் முன்னதாக இத்தகைய வசதி காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே வாடிக்கைபாளர்களுக்கு கிடைத்து வந்தது வாரத்தில் இரண்டாவது

ஆர் டி ஜி எஸ் எனும் இந்த முறையின் மூலம் குறைந்தபட்சம் இரண்டு வட்சம் ருபாய் வரிவர்த்தனை செய்யலாம் எனவும் அதிகபட்ச வரம்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நதிகள் புனரமைப்பு மற்றும் தூய்மைக்கான இந்தியாவின் முயற்சிகளுக்கு சள்வதேச மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான சா்வதேச வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது இந்தியாவில் செய்யப்பட்டு வருகின்ற அனைத்து பணிகளும் பெருமை கொள்ளத்தக்கதாக உள்ளன என்ற இந்த வங்கியின் மூத்த நீர் மற்றும் துய்மைக்கான நிபுணர் திரு ஷேவியர் ஸ்டாவெர்ட் தெரிவித்துள்ளார் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளில் கவனம் செலுத்தும் இந்திய அரசின் அனுகுமுறையில் பெருமளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர் இதன்மூவம் வாழ்க்கை முறையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன என்றார் தமிழகத்தில் மினி கிளினிக்குகளின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் ராயபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மினி கிளினிக் கான இலச்சினையையும் அவர் வெளியிட்டு உரையாற்றினார் கிராமப்பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்கள் மருத்துவ வசதியை எளிதகா பெறுவதாக இந்த மினி கிளினிக்குகள் தொடங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார்

அரசு மருத்துவமனைளில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப் பட்டுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்ளீர்செல்வம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்

கேரளாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது

இன்று மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நீடிக்கும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது வழக்கமாக இந்த கூட்டத்தொடர் ஒருவார காலத்திற்கு நாக்பூரில் நடைபெறும்

இந்த கூட்டத்தொடர் இரண்டு நாட்கள் மட்டுமே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய கூட்டத்தொடரில் பத்து மசோதாக்களும் ஆறு அவசர சுட்டங்களுக்கு மாற்றான மசோதாக்களும் தாக்கல் செய்யப்படுகின்றன

சென்னை கொல்கத்தா பெங்களூரு உட்பட ஆறு இடங்களில் இப்போட்டி நடைபெறவுள்ளது தமிழகத்தின் சார்பில் இப்போட்டியில் பங்கேற்கவுள்ள அணி நாளை மறுநாள் அறிவிக்கப்படவுள்ளது